தமிழகத்தில் பருவகால் சவால்களை எதிர்கொள்ள மாவட்ட நிர்வாகங்கள் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிச்சாமி கேட்டுக்கொண்டுள்ளார்

இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது

தேசிய விளையாட்டு தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி ட்விட்டரில் வெளியிட்டுள்ள செய்தியில் நாடு முழுவதும் உள்ள விளையாட்டு அவர் வீரர்களை ஊக்குவித்து அவர்களின் திறன்களை வெளிக்கொணர எண்ணற்ற நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக தெரிவித்துள்ளார் இந்நாள் கொண்டாடப்படுவதற்கு காரணமான மேஜர் தியான்சந்தின் ஹாக்கி மட்டை சாகசங்கள் நம் நினைவிலிருந்து என்றும் நீங்காதவை என்று கூறிய அவர் பல வெற்றிகளை பெற்று நாட்டிற்கு பெருமை சேர்க்கும் விளையாட்டு வீரர்கள் அவர்களின் பயிற்றுநர்கள் உதவி ஊழியர்கள் மற்றும் அவர்தம் குடும்பத்தினருக்கும் தமது பாராட்டுகளை அவர் தெரிவித்துக் கொண்டுள்ளார்

இந் நிகழ்ச்சியில் பேசிய அவர் இளைஞர்களே நமது நாட்டின் மிகப்பெரிய பொக்கிஷமாக விளங்குவதாக கூறினார் விளையாட்டு வீரர்கள் நாட்டின் ஒற்றுமை உணர்வை மேலும் வலுப்படுத்துவதாக கூறிய அவர் தமிழகத்தைச் சோ்ந்த ஒருவர் கேல் ரத்னா விருது பெறுவது லடாக் வரை மக்களிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்துவதை சுட்டிக்காட்டினார் உலகின் மிக வலுவான விளையாட்டு சக்தியாக இந்தியா விரைவில் முன்னேறும் என நம்பிக்கை தெரிவித்த அவர் இதற்கு அனைத்து தரப்பினரின் ஒத்துழைப்பை எடுத்துரைத்தார்

தேசிய விளையாட்டு தினத்தையொட்டி குடியரசு துணைத்தலைவர் திரு வெங்கய்ய நாயுடு விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் உடல் மன ஆன்மீக ஆரோக்கியத்தை உறுதி செய்யும் வகையில் பிட்இண்டியா இயக்கத்தை மக்கள் இயக்கமாக மாற்ற அனைவரும் முன்வர வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளார்

கிரண் ரிஜாஜா தெரிவித்துள்ளார்

நரேந்திரமோடி உத்தரப்பிரதேச மாநிலம் பண்டல்கண்டில் உள்ள ராணி மத்திய வேளாண் பல்கலைகழகத்தின் நிர்வாக கல்லூரி கட்டிடங்களை காணொலி மூலம் இன்று திறந்து வைத்தார்

கோவிட் தொற்றை எதிர்கொள்வதில் மருத்துவம் உள்ளிட்ட ழன்கள பணியாளர்களின் தன்னலமற்ற பொது சேவை முப்படையினரின் வீர தீரம் புதிய இந்தியாவை உருவாக்குவதில் இளையோரின் பங்கு உள்ளிட்ட பல்வேறு விசயங்களில் பிரதமர் தமது கருத்துக்களை பகிர்ந்து கொண்டுள்ளது குறிப்பிடத்தக்கது

சென்னைத் செயலகத்தில் தலைச் அனைத்து மாவட்ட ஆட்சித்தலைவர்களுடன் இன்று காணொலி மூலம் ஆலோசனை மேற்கொண்ட அவர் மாநிலத்தில் கோவிட் தொற்றை தடுக்க பல்வேறு சிறப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக கூறினார்

இதனைத்தொடர்ந்து மருத்துவ நிபுணர்களுடன் இன்று பிற்பகல் ஆலோசனை மேற்கொள்ளும் முதலமைச்சர் நாளை மறுநாளுடன் முடிவடையும் ஊரடங்கை நீட்டிப்பது மற்றும் தளர்வுகள் குறித்து அறிவிப்பார் எனத் தெரிகிறது

சென்னையில் இன்றுகாலை செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நாட்டிலேயே தமிழகத்தில் தான் பரிசோதனைகளின் எண்ணிக்கை அதிகம் என்றார் சுகாதாரத் துறையின் சிறப்பான நடவடிக்கைகளால் மாநிலத்தில் இறப்பு விகிதம் மிகவும் குறைவாக உள்ளதை சுட்டிக்காட்டினார் கோவிட் தொற்றிலிருந்து மக்களை காக்க அரசு தீவிர நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாகவும் இதுதொடர்பாக எதிர்க்கட்சியினர் குறை கூறுவது ஏற்புடையதல்ல என்றும் கூறினார்

செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார்

நீட் தேர்வு எழுதும் மாணாக்கருக்கு போக்குவரத்து வசதிகளை ஏற்பாடு செய்வது குறித்து முதலமைச்சர் உரிய நடவடிக்கை எடுப்பார் என்றார்

சென்னை சத்தியழூர்த்தி பவனில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்ட அன்னாரது உடலுக்கு அகில இந்திய காங்கிரஸ கமிட்டியின் பொதுச்செயலர் திரு முகுல் வாஸ்னிக் மக்களவை காங்கிரஸ் கட்சித்தலைவர் திரு அதிரஞ்சன் சௌத்ரி தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டித்தலைவர் திரு

அழகிரி உள்ளிட்டோர் நேரில் அஞ்சலி செலுத்தினர்

அன்னாரின் மறைவிற்கு குடியரசுத்தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் பிரதமர் திரு நரேந்திரமோடி தமிழக ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிச்சாமி திமுக தலைவர் திரு

க ஸ்டாலின் உள்ளிட்ட பல்வேறு தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர்

சண்முக சுந்தரம் தலைமையில் இன்று நடைபெற்றது